என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

தீர்ப்பு மீதான மறுசீராய்வு மனுக்களை எப்போது விசாரணைக்கு எடுத்து கொள்வது என்பது பற்றி உச்சநீதிமன்றம் நாளை முடிவு செய்கிறது

ஆயத்தப் பணிகளை ஆய்வு செய்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் தலைமையிலான முழு குழு இன்று தெலங்கானா செல்கிறது

உள்ளார்

இனி விரிவான செய்திகள் தரைவிரிப்புகள் ஏற்றுமதிக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வலுப்படுத்தி வருகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வாரனாசியில் நடைபெற்று வரும் இந்திய தரைவிரிப்புகளுக்கான கண்காட்சியை காணொலிக்காட்சி வாயிலாக அவர் தொடங்கிவைத்து பேசினார் தரைவிரிப்புகள் உற்பத்தியாளருக்கு தேவையான காட்சிக்கூடம் கிடங்குகள் உள்ளிட்ட வசதிகளை வழங்குவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பிரதமா் குறிப்பிட்டாா் தரமான பொருட்களை வழங்குவதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவியையும் ஆதரவையும் அரசு வழங்கி வருகிறது என்றும் அவர் கூறினார் தரைவிரிப்புகளை தயாரிக்கும் கைவினைகர்களை பாராட்டிய அவர் அவர்களின் கைதிறன் காரணமாக இந்திய தயாரிப்பு பொருட்களுக்கு மிகப் பெரிய முத்திரை கிடைத்துள்ளது என்றார்

கைவினைகா்கள் நெசவாளா்களை கைதுக்கிவிட சகல முயற்சியும் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோட கூறினார் ஜவுளித்துறை அமைச்சா் திருமதி ஸ்மிருதி இராணி பேசுகையில் பிரதமரின் கனவை நனவாக்கும் வகையில் தரவிரிப்பு தொழிலாளா்கள் பாடுபட வேண்டுமென்றும் அவா்களின் குழந்தைகளுக்கு உயா்கல்வி கிடைக்க உதவ வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார்

பிரதம் திரு நரேந்திரமோடி பா ஜ க தேசியத் தலைவா் திரு அமித்ஷாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்

திரு அமித் ஷாவின் கறுகறுப்பும் கடின உழைப்பும் கட்சிக்கு மிகப்பெரிய சொத்து என்றும் அவரது நீண்ட ஆரோக்கியமான வாழ்வுக்கு வாழ்த்துவதாகவும் தனது டிவிட்டரில் பிரதமர் பதிவிட்டுள்ளார் டிசும்பர் ஏழாம் தேதி சுட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள தெலங்கானா மாநிலத்தில் தேர்தல் ஆயத்தப் பணிகளை ஆய்வு செய்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுஓ பி ராவத் தலைமையிலான முழு குழு இன்று தெலங்கானா செல்கிறது

இதற்காக தலைமத் தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் தேர்தல் ஆணையர்கள் திரு சுனில் அரோரா மற்றும் திரு அசோக் லவாசா ஆகியோர் இன்று மதியம் ஐதராபாத் செல்கின்றனர்

இதுதவிர வருமான வரி களால் வரி அமலாக்கப்பிரிவு போக்குவரத்து ரயில்வே விமானம் நிலைய ஆணையம் ஆகியவற்றின் அதிகாரிகளுடனும் இந்தக் குழு ஆலோசனை நடத்தும்

இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டது அவரங்காபாதிலிருந்து புனே நோக்கி சென்று கொண்டிருந்தபோது ஒட்டுநின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து ஒடியதால் இந்த விபத்து ஏற்பட்டது இமாச்சல பிரதேசம் கின்னார் மாவட்டத்தில் இன்று லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் இது மூன்றாக பதிவானதென்று சிம்லா வானிலை மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார்

சுற்றுப்புற பகுதிகளிலும் இதன் அதிாவுகள் உணரப்பட்டது என்றும் உயிா்சேதமோ பொருட்சேதமோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் சட்டப்பேரவைத் தேர்தலை சந்திக்க உள்ள சட்டிஸ்கர் மாநிலத்தில் ஆட்சேபரகரமான தேர்தல் விளம்பரங்களை கண்காணிப்பதில் தேர்தல் ஆணையம் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது அரசியல் கட்சிகள் தங்களின் சமூக வலைதளங்கள் மூலம் தேர்தல் நடத்தை விதிகளை மீறுகிறதா என்பதை தேர்தல் ஆணையம் கண்காணிக்கும் என்று அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுப்ரத் சாஹுர் தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான அனைத்து சட்டங்களும் விதி முறைகளும் தேர்தலில் பயன்படுத்தப்படும் ஊடகங்களுக்கும் சமூக வலைதளங்களுக்கும் பொருந்தும் என்று அவர் கூறினார் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் வேட்பு மனுவுடன் சமூக வலைதள கணக்கையும சமா்பிக்க வேண்டுமென்றும் அவர் கூறினார் இந்த விதிமுறைகள் பின்பற்ற படுகிறதாக என்பது ஊடக சான்றிதழ் மற்றும் கண்காணிப்பு குழுவால் கவனிக்கப்படும் என்றார் அவர் சமூக வலைதளங்களில் தேர்தல் பற்றிய விளம்பரம் இடம்பெறுமானால் அதுவும் வேட்பாளரின் தேர்தல் செலவு கணக்கில் சேர்க்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சபரி மலை ஐயப்பன் கோவிலில் அனைத்த வயது பெண்களையும் அனுமதிப்பது தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மீதான மறுசீராய்வு மனுக்களை எப்போது விசாரணைக்கு எடுத்து கொள்வது என்பது பற்றி உச்சநீதிமன்றம் நாளை முடிவு செய்கிறது மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்த வழக்கறிஞர் மேத்யூஸ் நெடும்பரா அவசரமாக இதனை விசாரணைக்கு ஏற்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்

மத்திய அரசின் போஷன் மிஷன் என்ற குழந்தைகள் சத்துணவுத்திட்டம் கடலூர் மாவட்டத்தில் மிகவும் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது இந்த மாவட்டத்தின் புதுகுரப்பேட்டை கிராம அங்கன்வாடி பணியாளர் எஸ் அனுசயா இந்த திட்டத்தின் சிறப்பு மற்றும் பயனாளிகள் பற்றி தெரிவிக்கிறார்

இதை அடுத்து உத்திரபிரதேசம் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்கள் அதன் மீதான வாட் வரியை குறைத்தன ஆனால் தில்லி அரசு மட்டும் குறைக்க மறுத்ததால் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தில்லியில் எரிபொருள் விலை அதிகமாக உள்ளது

ஆஃப்கானிஸ்தான் நாடாளுமன்றத் தேர்தலில் பெருமளவு திரண்டு வாக்களித்ததற்காக அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா வாழ்த்து தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தீவிரவாத அச்சுறுத்தல்களையும் மீறி ஆஃப்கானிஸ்தான்பொது மக்கள் குறிப்பாக பெண்கள் தேர்தலில் பங்கேற்றதற்கு பாராட்டு தெரிவித்துள்ளது ஜனநாயத்தின் மீது ஆப்கன் மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் பயங்கரவாத சக்திகளுக்கு எதிர்ப்பையும் இந்த தேர்தல் முடிவு பிரதிபலிக்கிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா இறுதி கற்றுக்கு முன்னேறி உள்ளார்

மற்ற இந்திய வீரர்களான சந்தீப் தோமர் சச்சின் ரத்தி தீபக் ஆகியோர் பூர்வாங்க சுற்றிலேயே வெளியேறிவிட்டார்கள்

இந்தியா இந்த போட்டியில் தொடர்ந்து பெற்றுள்ள மூன்றாவது வெற்றி இதுவாகும் இதன் மூவம் அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பை இந்தியா மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது நாளை மலேசியாவை எதிர்கொள்ளும் இந்திய அணி புதன் கிழமை தென்கொரியாவுடன் மோதும்